தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு

தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நாளைமறுநாள் புதிய காற்றுழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அப்பாவு போட்டியின்றி ஒருமனதாக தோ்ந்தெடுக்கப்பட்டார் பேரவைத் துணைத்தலைவராக டி பென்னாத்தூர் தொகுதி உறுப்பினர் கு பிச்சாண்டி போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார்

அப்பாவு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அநிவித்தார் அவருக்கு தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டார் இதனையடுத்து அவை முன்னவர் திரு துரைமுருகனும் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே

பின்னர் பேரவைத்தலைவர் திரு

பிச்சாண்டி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார் இதனை தொடர்ந்து முதலமைச்சர் திரு

ஸ்டாலின் அவை முன்னவர் திரு துரைமுருகன் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி ஆகியோர் இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்தனர் இதனையடுத்து காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி விடுதலை சிறுத்தை மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி கொங்குநாடு மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் பேசிய முதலமைச்சர் பேரவைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பாகுபாடில்லாமல் அனைத்து உறுப்பினர்களையும் அரவணைத்து ஜனநாயக மான்பை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனை தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு

தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார்

பிச்சாண்டியும் நன்றி தெரிவித்துக்கொண்டார்

ஸ்டாலின் ஊக்கத்தொகை தமிழகத்தில் கோவிட் தொற்று இரண்டாம் அலை காலமான ஏப்ரல் மே ஜுன் மாதங்களில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் அனைத்து பணியாள்களின் சேவையை பாராட்டும் வகையில் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு

அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று மேற்கொண்டார் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக்கூட்டத்தில் பள்ளி கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் தேர்வுத்துறை இயக்குனர் உஷாராணி கல்வியாளர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் பங்கேற்றனர் கோவிட் சூழலில் பிளஸ் டூ சதேர்வை எவ்வாறு எப்பொழுது நடத்துவது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது கோவிட் இந்தியா நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

குடியரசுத்துணைத்தலைவர் திரு

நாட்டு மக்களின் நலவாழ்விற்காக பணியாற்றும் அவர்களுக்கு குடிமக்கள் அனைவரும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஸ் வர்த்தனும் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு சேவைக்கு நன்றி தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு

க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் பேரிடர் பணிகளில் அர்ப்பணிப்புடன் துணை நிந்கும் செவிலியர்களின் உரிமைகளும் நலன்களும் காக்கப்படும் என்று கூறியுள்ளார்

இருவரி பழனியில் சுகாதாரத்துறையினர் கோவிட் பாதுகாப்பு உடை அணிந்து கோட்டாச்சியர் தலைமையில் பொதுமக்களுக்கு கோவிட் விழிப்புணர்வை இன்று அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்காதவர்களுக்கு ஏற்படுத்தினர்

தர்மபுரியில் கோவிட்டை தடுக்க உழவர் சந்தை இன்றுமுதல் மூடப்படுகிறது

இதனிடையே இம்மாவட்டத்தில் பணிபுரியும் வெளி மாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதை தற்போது தவிர்க்க வேண்டும் என்றும் இவர்கள் தங்களது கோரிக்கைகளை மாவட்ட தொழிலாளர் ஆணையர் தலைமையில் அமைக்கப்பட்டள்ள கட்டுப்பாட்டு அறையில் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவிட் கொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கைகளும் வரை போதுமானதாக உள்ளது என்று கோவிட் கண்காணிப்பு அதிகாரி குமார் ஜெயந்த் தெரிவித்திருக்கிறார்

முக கவசம் மற்றும் சமூக இடைவெளியின் அவசியத்தை வலியுறுத்தினர்

மழை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கன மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது